புதியவாய்ப்புகளைஉலகநாடுகள் பயன்படுத்திக் கொள்ளவேண்டும் என்றுபிரதமர் திரு நரேந்திரமோட்சேட்டுக் கொண்டுள்ளார்

விஜயபாஸ்கருடன் மத்தியக்குழுவினர் இன்றுஆய்வு நடத்தினர்

கல்வித்துறைஅமைச்சர் திரு கே

செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார்

இந்தியப் பொருளாதாரம் மிகவும் சிறப்பாகசெயல்டட்டு சீர்திருத்தங்களையும் மாற்றங்களையும் புகுத்தி புதியவாய்ப்புகளைகொண்டுவந்திருப்பதாகபிரதுர் திரு நரேந்திரமோடிதெரிவித்துள்ளார்

எண்ணற்ற சமூகப் பொருளாதாரசவால்களைஎதிர்கொள்வதற்குத் தேவையானதிறன் படைத்தவர்களைக் கொண்டுள்ள இந்தியா இயற்கையாகவேகுழ்நிலைக்கேற்பமாற்றங்களைகொண்டுவரும் நாடாகவும் உள்ளதுஎன்றுஅவர் குறிப்பிட்டார்

ஏழைமக்களுக்கு இலவசஉணவு தானியங்கள் மட்டுமன்றி இலவசசமையல் எரிவாயு சிலிண்டர்களும் வழங்கப்படுவதைஅவர் சுட்டிக்காட்டினார்

இதன் காரணமாக இந்தநோய் தொற்றினால் ஏற்படும் உயிரிழப்புகள் பிறநாடுகளைஒப்பிடுகையில் குறைவாகவேஉள்ளதுஎன்றும் பிரதமர் தெரிவித்தார் தொற்றுபரவலைகட்டுப்படுத்துவதற்காகமத்தியஅரசுமேற்கொண்டுவரும் நோய் நடவடிக்கைகளையும் திருநரேந்திரமோடிபட்டியலிட்டார் இதனைத் தொடர்ந்து இந்தியவர்த்தகநிறுவனங்கள் ஏற்பாடுசெய்திருந்தகாணொலிவாயிலான மூன்றநாள் மாநாட்டில் பிரதமர் உரையாற்றினார்

உலகஅளவில் குழந்தைகளுக்கானதடுப்பு மருந்தில் மூன்றில் இரண்டுபங்குதேவையை இந்தியநிறுவனங்கள்தான் பூர்த்திசெய்துவருவதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார் உலகளாவியவளத்திற்குத் தேவையானஅனைத்துஉதவிகளையும் இந்தியாவழங்கும் என்றும் திருநரேந்திரமோடிகூறினார்

சுகாதாரத்துறைஅமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் தலைமையில் நடைபெற்ற இந்தகூட்டத்தில் நாடுமுழுவதும் தொற்றினால் ஏற்பட்டுள்ளபாதிப்புகள் மற்றும் இந்தநோய் இதனைதடுப்பதற்காகமேற்கொள்ளப்படவேண்டியநடவடிக்கைகள் குறித்தும் விரிவாகவிவாதிக்கப்பட்டது இக்கூட்டம் குறித்தபேசியடாக்டர் ஹாஷவாதன் நாட்டில் இந்தநோய் தொற்று பின்னர் சமூக பரவலாகஉருவெடுக்கவில்லைஎன்றுதெரிவித்தார் ஒருசிலபகுதிகளில் இந்தநோய் தொற்றின் தாக்கம் அதிகமாக இருப்பதாகவும் அவர் கூறினார்

இந்தநோய் தொற்றுபரவலைதடுப்பதற்காககூடுதல் விழிப்புணர்வு நடவடிக்ககைள் மேற்கொள்ளப்பட்டவேண்டியதன் அவசியம் குறித்தும் இக்கூட்டத்தில் எடுத்துரைக்ககப்பட்டதாகஅவர் குறிப்பிட்டார் மக்கள் தொகைஅடிப்படையைகொண்டுஒப்பிடுகையில் இந்தநோய் தொற்றுபாதிப்பு நாட்டல் நம் குறைவாகஉள்ளதுஎன்றும் டாக்டர் ஹர்ஷவர்தன் கூறினார்

இதனைத் தொடர்ந்தராஜீவ்காந்திமற்றும் ஒமந்துராா் அரசுமருத்துவமனைகளில் ஆய்வு மேற்கொண்டனா்

இதனைத் தொடர்ந்துதலைமைச் செயலர் திருசண்முகத்துடன் இணைந்து

இதனையடுத்து

இந்தபாடக்குறைப்பு என்பததோவுக்கானஒருமுறைநடவடிக்கைஎன்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார் கல்விதொடர்பானநடவடிக்கைளைஅரசியலாக்கவேண்டாம் என்றும் திருரமேஷ் பொக்ரியல் நிஷாங் வலிபுறுத்தியுள்ளார் அரசுபள்ளிமாணவா்களுக்குதொலைக்காட்சிவாயிலாகத்தான் கல்விகற்பிக்கப்படஉள்ளதாகபள்ளிக் கல்வித்துறைஅமைச்சர் திருகே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார் ரோடுமாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இன்றுசெய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறுகூறினார்